பிரதமர் திரு

வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே

முன்னாள் முதலமைச்சர் டாக்டர்

நினைவுதினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை குழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது

இதனிடையே உள்துறை அமைச்சகத்தின் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டுள்ளனர்

கட்சித்தலைவர் திரு ஷிபுசோரன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சியின் செயற்குழுத்தலைவா் திரு

ஹேமந்த் சோரன் புதிய சட்டப்பேரவை குழுத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் காங்கிரஸும் இன்று புதிய சட்டப்பேரவை கட்சித்ததலைவரை தேர்ந்தெடுக்கிறது இதனைத்தொடா்ந்து காங்கிரஸ் ஜாா்கண்ட் முக்தி மோா்ச்சா ராஷ்டிரிய ஜனதா தள் கட்சிகள் ஒருங்கிணைந்து நடைபெறும் கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் திரு ஹேமந்த் சோரன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்

புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நிதி மேலாண்மையில் கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்பட அனைத்து அலுவலர்களுக்கும் நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

இருநாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கமாக இந்த பயணம் அமைகிறது இந்த பயணத்தின் போது எகிப்து நாட்டின் விமானப்படை பயிற்சி அமைப்புகளை பார்வையிடும் அவர் அந்நாட்டின் ராணுவ தலைவர்களுடன் கலந்துரையாடுகிறார்

அமைச்சர்கள் குழுவின் தலைவரும் பீகார் மாநில துணை முதலமைச்சருமான திரு

சரக்கு சேவை வரிக்கான புதிய நடைமுறைகள் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதிமுதல் அமலுக்கு வரும் என்றும் இதை வா்த்தகா்கள் எளிதில் அணுகமுடியும் என்றும் அவா் மேலும் தெரிவித்தார்

வரும் ஆண்டின் முதற்கூட்டம் இது என்பதால் ஆளுநர் உரையுடன் இந்தக் கூட்டத்தொடர் தொடங்குகிறது இக்கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்று பேரவை செயலாளா் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இந்த இனிய நாளில் உலகில்அன்பும் அமைதியும் சகோதரத்துவமும் தழைத்தோங்கிட வாழ்த்தியுள்ளார்

க ஸ்டாலின் விடுத்திருக்கும் வாழ்த்துச்செய்தியில் இந்நன்னாளில் அன்பும் அமைதியும் செழித்தோங்க வாழ்த்தியுள்ளார்

தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வந்த பின்னர் சம்மந்தப்பட்ட உள்ளாட்சிகளில் வாக்காளர் அல்லாதோர் அப்பகுதிகளிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் மீறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

தேர்தல் இருவரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பணியாற்ற விரும்பும் முன்னாள் ராணுவத்தினர் நாளை காலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு நேரில் வருமாறு முன்னாள் ராணுவ நல உதவி இயக்குநர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அரியலார் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பணிக்கு நியமிக்கப்பட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் அஞ்சல் வாக்கு சீட்டு வழங்கி அவர்களை வாக்களிக்க செய்ய வேண்டும் என்று ஆட்சித்ததலைவர் திருமதி ரத்னா அறிவுறுத்தியுள்ளார் தேர்தல் இருவரி கரர் மற்றும் தாந்தோன்றி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்ப வேண்டிய பொருட்கள் தயாராக உள்ளதா என்று தேர்தல் பார்வையாளர் திரு வெங்கடாச்சலம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

ஆர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர்

சென்னை மெரீனா கடற்கரையில் உள்ள எம்

ஆரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்

நாகை வாய்ஸ் நாகை மாவட்டம் தேவூரை அடுத்த ரெட்டை மதகடியில் பாரம்பரிய முறையில் மூலிகைகளை கொண்டு எய்ட்ஸ் நோய்க்கான மரபு சிகிச்சை மருத்துவ முகாம் இன்று நடைபெறுகிறது

திருச்சியில் இதுதொடர்பாக நடைபெற்ற அனைத்து துறை அலுவலர்கள் கூட்டத்தில் போக்குவரத்து குடிநீர் கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்

சி

கிரிக்கெட் சர்வதேச ஒருநாள் பேட்ஸ்மென் தரவரிசை பட்டியலில் இந்திய அணித்தலைவா் விராட்கோலியும் ரோஹித் ஷா்மாவும் முறையே முதலாவது இரண்டாவது இடத்தை தக்கவைத்துள்ளனர்